கோவிட் சிகிச்சைக்கானமருந்துகள் இருப்பு குறித்துஅவர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ரெம்டெசிவிர் மருந்தஉற்பத்திஅதிகரிப்பதுகுறித்தும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் பல்வேறமாநிலங்களில் அளிக்கப்பட்டுவரும் தடுப்பூசிகுறித்தவிவரங்களையும் பிரதமர் கேட்டறிந்தார்

ஒவ்வொருமாநிலத்திலும் எடுக்கப்பட்டுவரும் மருத்துவஉள்கட்டமைப்பு வசதிகள் குறித்தவிவரங்களையும் அவர் கேட்டறிந்தார் மருத்துவஉள்கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதற்குமத்தியஅரசுஅளிக்கும் உதவிகள் மற்றம் ஆலோசனைகளைமாநிலங்களுக்குவிரைந்துஅளிக்கவேண்டும் என்றுபிரதமர் வலியுறுத்தினார் தடுப்பூசிசெலுத்தவதைமாநிலங்கள் விரைவுப்படுத்தவேண்டும் என்றும் பிரதமர் திருநரேந்திரமோடிவேண்டுகோள் விடுத்தார் இந்தகூட்டத்தில் மத்தியஅமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருஅமித்ஷா திருமதிநிர்மலாசீதாராமன் டாக்டர் திருபியூஷ் கோயல் உள்ளிட்டஅமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் கலந்தகொண்டனர்

தடுப்பூசிஎடுத்துக்கொண்டவர்கள் தங்களுக்குஎவ்விதஉடல்நலபாதிப்பும் ஏற்படவில்லைஎன்றுதெரிவித்தனர்

சென்னை புறநகர் ரயில்களில் அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபடுவோர் மட்டுமேபயணம் செய்தனர்

மருந்தகம் பால் விநியோகம் போன்றஅத்தியாவசியப் பணிகள் மட்டும் எவ்விததடையும் இன்றிசெயல்பட்டுவருகின்றன

நோய் தொற்றுபாதிப்பு அதிகரித்துவருவதையடுத்து இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டிருப்பதாகஅம்மாநிலமுதலமைச்சர் திருபினராயிவிஜயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேற்குவங்கசட்டப்பேரவைக்கு புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்டசட்டமன்றஉறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்றுதொடங்கியது

அவர்களுக்கு இடைக்காலசபாநாயகர் சுப்ரதாமுகர்ஜி பதவிபிரமாணம் செய்துவைத்தார்

உறுப்பினர்கள் பதவியேற்றப் பின் சனிக்கிழமையன்றுசட்டப்பேரவைகூடும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது